மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது

இந்தியா உள்ளது

தாய்லாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் செயலர் திரு மாலே மாலிக் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தத் தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் செல்லாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தத் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலிபுறுத்தியிருந்தன தேர்தல் அறிவித்தவுடன் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று மக்களவைத் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நேற்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எந்தத் தேர்தலையும் சந்திக்க அஇஅதிமுக தயாராக உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல்லை அடுத்த மோகனூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தேர்தலில் வெற்றி பெற இயலாது என்ற காரணத்தினால் அஇஅதிமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உயர் மின் அழுத்த கோபுரம் அமைப்பது தொடர்பான பிரச்னையில் விவசாயிகளுடன் எந்த நேரத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் திரு தங்கமணி கூறினார்

நேற்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார்

செகண்ட்ஸ் தொழில் தொடங்குவதற்கு மட்டுமல்ல அதே நேரத்தில் தேவையான மின்சாரம் கிடைப்பதற்கும் தங்குதடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கும் கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லப்படுகின்ற சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து நிறைவேற்றப்படுகின்ற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தைப் பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையில் அண்டை நாடுகளிலிருந்து பல்வேறு தொழில்களை தொடங்குவதற்காக பல்வேறு முதலீட்டாளர்கள் இங்கே வருகை தந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக உருவாக்கிக் காட்டனார்கள் ஆராய்ச்சிப் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டிளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

புதிய கண்டுபிடிப்புகள் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார்

திருச்சி உட்பட நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையங்கள் ஏற்படுத்தப்படவுள்ளதாகவும் திரு சிவன் தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் இலவசத் திட்டங்களுக்கு பதிலாக வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வளர்ச்சித் திட்டங்கள் மட்டுமே நீண்டகாலத்திற்கு பயனளிக்கும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து பாதிக்கப்படுவது குறித்து அவர் கவலை கெரிவிக்கார் அவை நடவடிக்கைகள் குமுகமாக நடைபெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த பிஜேபியினரிடையே காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார் சில கட்சிகள் சுயநல அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

அமீத் ஷா அறிவித்துள்ளார் இதன்படி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவின் தலைவராக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உட்பட பலர் இந்தக் குழுவில் இடம் பெற்றுள்ளனர் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

இந்தோனேஷியாவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஆறாக பதிவானது நார்வே பிரதமர் திருமதி

பங்ளாதேஷ் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திருமதி ஷேக் ஹசீனா இன்று பதவியேற்கவுள்ளார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லி வருகின்றனர் மும்பையிலிருந்து தபாய் புறப்பட்ட விமானம் தொழில்நட்பக் கோளாறு காரணமாக அவசரமாக மும்பையிலேயே தரையிறக்கப்பட்டது

மத்திய அரசு நிதியுதவியுடன் காஞ்சிபுரத்தில் கற்றுவாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை கூடுதல் தலைமைச் செயலர் திரு அபூர்வா வர்மா நேற்று ஆய்வு செய்தார் பாம்பன் ரயில் நிலையத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்குவது தொடர்பான சோதனை ஒட்டம் இன்று நடைபெறவுள்ளது பெண்குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரை கைப்பற்றும் நிலையில் இந்தியா உள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் நான்காவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்றைய ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது

இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் நிலையில் இல்லாததன் காரணமாக இந்தியா இத்தொடரை கைப்பற்றும் நிலையில் உள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்நாட்டு மண்ணில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரை முதன்முறையாக கைப்பற்றி வரலாற்று சாதனையை இந்தியா படைக்கவுள்ளது

தேசிய மகளிர் குத்துச்சண்டை சேம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கலைவாணி வெள்ளிப்பதக்கம் வென்றார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தேசிய ஹாக்கி சேம்பியன் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் மத்தியப்பிரதேச அணி பிகார் அணியை எதிர்கொள்கிறது தமிழக தில்லி அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது விமான நிலையங்களுக்கு இணையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரயில் நிலையங்களிலும் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே பாதுகாப்புப் படையின் தலைவர் திரு அருண்குமார் கூறியுள்ளார்